தலைப்புச் செய்திகள்

பிரச்சாரம் முடிவடைந்தபின்னர் வாக்கு சேகரிக்கும் பணியில் யாரும் ஈடுபடக்கூடாது என்று தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் திரு

தமிழக கிழக்கு கடலோர பகுதிகளில் மீன் பிடி தடை காலம் நள்ளிரவுமுதல் நடைமுறைக்கு வந்தது

நரேந்திரமோடி ஜம்முவின் கத்துவாவிலும் உத்திரப்பிரதேச மாநில் அலிகார் மற்றும் மொராதாபாத்திலும் நேற்று தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுகையில் தீவிரவாதத்தையும் ஊழலையும் வறுமையையும் ஒழிப்பதில் தமது அரசு அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டதாக குறிப்பிட்டார்

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்றுமாலை ஈரோட்டில் பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

மத்தியில் ஒருமித்த கட்சி ஆட்சி அமைக்கும்போது தமிழகத்திற்கு எண்ணற்ற திட்டங்கள் கிடைக்கும் எனவும் கூறினார்

ஸ்டாலின் ஸ்ரீபெரும்புதூர் திமுக வேட்பாளர் திரு டி

பாலுவை ஆதரித்து இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் இதில் பேசியஅவர் திமுக கூட்டணி கொள்கை ரீதியிலான கூட்டணி என்றும் அஇஅதிமுக கூட்டணி வியாபார ரீதியிலான கூட்டணி என்றும் குறிப்பிட்டார் தொடர்ந்து காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி மற்றும் திருப்போருர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு திரட்டிய அவர் பிஜேபி ஆட்சியில் விவசாயிகளும் வியாபாரிகளும் அதிகளவு பாதிக்கப்பட்டதாக குறை கூறினார்

தொகுதிக்கு வெளியே உள்ளவர்கள் தங்கும் விடுதிகளிலிருந்து வெளியேற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

வாக்குப்பதிவு நாள்வரை அவர்களுக்கு அஞ்சல் வாக்கு செலுத்த கால அவகாசம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் வாக்குச்சாவடிக்குள் வாக்காளர்கள் செல்

வாய்ஸ் இதனிடையே நாமக்கல் மாவட்டத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆட்சித்தலைவர் திருமதி

திருச்சி மாவட்டத்தில் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட விருப்பமுள்ள முன்னாள் படைவீரர்கள் நாளைக்குள் தங்களது பெயரை பதிவு செய்து கொள்றுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

கோவில் திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் நாளைகாலை நடைபெறுகிறது

அண்ணாதுரை இன்று ஆய்வுசெய்தார்

பி எல் ஐ